இனிவிரிவான செய்திகள் மக்கள் பங்களிப்புடன் கூடிய வளர்ச்சிப் பணிகள் நல்ல பலன்களைத் தரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய அளவிலான மக்கள் பிரதிநிதிகள் மாநாட்டினை இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்து அவர் பேசினார் போட்டி மனப்பான்மையுடன் கூடிய கூட்டாட்சி தத்துவம் நாட்டு நலனுக்கு உகந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை கண்டறிந்து அவற்றின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார்

இந்த பட்டியலில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் பின்தங்கியப்பகுதிகள் எவை என்று கண்டறிந்து அப்பகுதிகளில் உள்கட்டமைப்பு சாலை வசதி மேம்பாடு உள்ளிட்ட வளர்ச்சிப்பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் பின்தங்கியப்பகுதிகளின் வளர்ச்சிக்காக முனைப்புடன் செயல்பட்டால்தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என்பது அரசின் குறிக்கோளாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த மாவட்டங்கள் முன்னேற்றப்பாதையில் அடியெடுத்து வைக்கும்போது நாட்டின் மனித வளர்ச்சிக் குறியீடு உயர்வதற்கு வழிவகுக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் நம்மிடையே போதுமான மனித வளம் திறன் மற்றும் இயற்கை ஆதாரங்கள் உள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதனைக் கொண்டு முழுவீச்சில் பணியாற்றும் போது ஆக்கப்பூர்வமான மாற்றத்தைக் கொண்டு வர முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ள மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜனுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் முக்கிய பிரச்சினைகள் குறித்து மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து விவாதிப்பது நாட்டின் நலனுக்கு உகந்தது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார்

சுட்டப்பேரவைத் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பயங்கரவாத தூக்குதல் மற்றும் எல்லைத்தாண்டிய பயங்கரவாதம் உள்ளிட்ட தீவிரவாத செயல்களின் அனைத்து வடிவங்களுக்கும் இந்தியாவும் பிரான்ஸும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்தியாவில் சுற்று பயணம் மேற்கொண்டுள்ள பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மென்ரான் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இடையே நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்குபின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தீவிரவாத செயல்களுக்கு மதம் சமயம் இனம் தேசியம் ஆகியவற்றோடு தொடர்புபடுத்த கூடாது என்றும் பயங்கரவாத செயல்களை நியாயப்படுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான கட்டமைப்பை அனுமதிக்கும் நாடுகளிலிருந்து தீவிரவாதத்தை வேரோடு களைய உலக நாடுகள் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று இவ்விரு நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன பயங்கரவாத கட்டமைப்புகளையும் அவற்றிற்கு நிதியுதவி செய்யும் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களை கண்டறிந்து தடுக்க வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் கொய்தா ஐ எஸ் ஜெய்ஸ் ஈ முகமது ஹிஷ்புல் முஜாகிதின் லஷ்கர் ஈ தொய்பா மற்றும் அவற்றிற்கு துணை புரியும் பயங்கரவாதக் குழுக்கள் தெற்காசியா மற்றும் சாஹேல் மண்டலத்தில் அம்தியை சீர்குலைத்து பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் அளித்து நிலையான பொருளாதார ஒத்துழைப்பை இந்தியாவும் பிரான்ஸும் மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் ஒப்பந்தத்தை வரவேற்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மாநாட்டை இரு நாடுகளும் இணைந்து நடத்துவது குறித்து பெருமிதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மொரிசியஸ் மற்றும் மடகாஸ்கர் நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை புதுதில்லியில் புறப்பட்டு செல்கிறார்

குடியரசு தலைவர் மாளிகையியல் உள்ள கலாச்சார மையத்தில் இம்மாநாடு நடைபெற உள்ளது ஒப்பந்தத்தை வரவேற்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மாநாட்டை நாடுகளும் இணைந்து நடத்துவது குறித்து பெருமிதம் இரு தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஏற்றுமதியாளர்களுக்கான வரி விலக்கு வரும் சுப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக திரு அருண்ஜேட்லி தெரிவித்தார் மாநிலங்களுக்கு இடையே சரக்கு போக்குவரத்திற்காள மின்வழிச் சீட்டு முறை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார்

பாகிஸ்தானின் சிந்து பலூசிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் அந்நாட்டு அரசு மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஐ நா மனித உரிமை கூட்டத்தில் இந்தியா தெரிவித்த கருத்துக்கு அமெரிக்காவை சேர்ந்த முகாஜிர் சமுதாயத்தினர் வரவேற்றுள்ளனர் இந்தியா தெரிவித்த கருத்தில் சிந்து மாகாணம் இடம் பெற்றிருப்பது வரவேற்கதக்கது என்று அந்த சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார் மனிதநேயத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்துவதை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என்பதை சர்வதேச சமுதாயம் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நாளை இரண்டாம் கட்ட போலியோ கொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெறவுள்ளது

இணையதள மோசடிகளை அனைத்து நிலைகளிலும் தடுக்கும் வகையில் பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டியனத் அவசியம் குறித்து உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார்

துணை ரானுவ படையில் மகளிரை தெரிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் மத்திய ஆயுள் காவல்படையினரை அவர் கேட்டுக்கொண்டார்

ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியின் முதற்கட்ட அரையிறுதி லீக் ஆட்டங்களில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது முத்தரப்பு டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை பங்களாதேஷ் இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது